தலைமையிலான மத்திய அரசின் தவறான நிர்வாகமே காரணம் என்று பிஜேபி கூறியுள்ளது

வென்றார் இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்னைக்கு முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான அரசின் நிர்வாகமே காரணம் என்று பிஜேபி மூத்தத் தலைவர்களில் ஒருவரும் பாதுகாப்பு தவறான அமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார்

வெளிப்படைத் தன்மையை விரும்பாததன் காரணமாகத்தான் தகவல் தொழில்நட்பத்திற்கு எதிராக காங்கிரஸ் கருத்து தெரிவிப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் உரையாற்றிய அக்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி விவசாயிகளின் பிரச்னைக்குத் தீர்வு காண மத்திய அரசு தவறி விட்டதாக கூறினார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உரிய நடவடிக்கைகளை புதிய மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இப்பிரச்னைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் பிஜேபியும் மத்திய அரசும் செயல்படுவதாகவும் திரு ராகுல்காந்தி கூறினார்

விவசாயிகளின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் வேளாண் இருப்பதாக அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கூறியுள்ளார்

விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் இதன் பலன் தற்போது கிடைக்கத் தொடங்கி இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் வேளாண் துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

விவசாயிகளின் வருவாயை அடுத்த நான்காண்டுகளுக்குள் இரட்டிப்பாக அதிகரிக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக திரு ராதா மோகன் சிங் கூறினார்

நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மத்திய அரசின் தேர்வுகளை மாணவர்கள் எளிதாக எதிர்கொள்வதற்கு உரிய பயிற்சி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

நேற்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இப்பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அரசியலாக்குவதாகக் குறை கூறினார் அஇஅதிமுக விவகாரங்களில் பிஜேபி தலையிடுவதாகக் கூறப்படுவதை அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு ஏற்படுத்தும் என்றார் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று கூறப்படுவதையும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நிராகரித்தார் தேசிய ஜனநாயகக் கூட்டணியைச் சேர்ந்த சில தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் கவலை அளிப்பதாக அதில் இடம் பெற்றுள்ள லோக் ஜனசக்தி கட்சித் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் நேற்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில அவர் இதனைத் தெரிவித்தார் இதுபோன்ற கருத்துக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சில சமூகத்தினருக்கு எதிராக இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் நாடாளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்படுவது ஏற்றுக் கொள்ளத்தக்கதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு கூறியுள்ளார் நேற்று ஹைதராபாதில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எந்த ஒரு பிரச்னை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டுமே தவிர அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக் கூடாது என்றார் சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரிதிநிதகளுக்கு உள்ளது என்றும் திரு வெங்கய்ய நாயுடு கூறினார் ரயில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் நேற்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகக் கூறினார்

இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான முதலாவது பயிற்சி அபுதாபி கடற்பகுதியில் நடைபெற உள்ளது கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா ஐந்துநாள் அரசமுறைப் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் ஒரே குடுப்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர்

மத்திய தொழிலக பாதுகாப்புப் படை கூடுதலாக நான்கு விமான நிலையங்களின் பாதுகாப்புப் பணிகளை மேற்கொள்ள உள்ளது பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கல்வியளிப்போம் என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நேற்று கடலூரில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு ஒற்றைச் சாளர முறையில் விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் படைவீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் முகாம் பெரம்பலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் கருடசேவை நிகழ்ச்சி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

இப்போட்டியின் தொடர் நாயகனாக வாஷிங்டன் சுந்தர் அறிவிக்கப்பட்டார் இரானிக் கோப்பையை விதர்பா அணி வென்றுள்ளது நாக்பூரில் நடைபெற்ற ரெஸ்ட் ஆப் இண்டியா அணிக்கு எதிரான போட்டி ட்ராவில் முடிவடைந்த போதிலும் முதல் இன்னிங்சில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் அந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது